மக்களவை சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது குறித்து சட்ட ஆணையம் இரண்டாவது நாளாக இன்றும் புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது

தரம் உயர்த்தப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் கடைசி ட்வெண்ட்டி ட்வெண்ட் கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்றுமாலை நடைபெறுகிறது

ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறை ரீதியாக சாத்தியமற்றது என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு கல்யாண் பானர்ஜி தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி முதலமைச்சர் திரு

இப்பயணத்தின் போது குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்தை சந்தித்து பேசும் அவர் பிரதமர் திரு நரேந்திரமோடியுடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளார் மேலும் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என தெரிகிறது கல்விக்கொள்கை புதிய கல்விக் கொள்கையை தயாரிப்பதற்காக மத்திய அரசு நியமித்துள்ள கே

சுப்பிரமணியம் தலைமையில் தயாரிக்கப்பட்ட வரைவு கொள்கையும் கஸ்தூரிரெங்கன் குழு கருத்தில் கொள்ளும் என்று தெரிகிறது ஷோபனா பட்நாயக் நடப்பாண்டில் உணவு தானிய உற்பத்தி மேலும் அதிகரித்து சாதனை படைக்கும் என்று மத்திய வேளாண்துறை செயலர் திருமதி

பருவ மழை வரும் புதன்கிழமை முதல் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதையடுத்து காரிப் சாகுபடியும் அதிகரிக்கும் என்று எதிர்ப்பார்க்கப்படுகிறது அனைத்து கரிப் வேளாண் பொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை அதிகரித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருந்ததும் சாகுபடியை அதிகரிப்பதற்கு காரணமாக திகழ்வதாக திருமதி பட்நாயக் கூறியுள்ளார் சட்டப்பேரவை தமிழக சட்டப்பேரவை மூன்று நாள் விடுமுறைக்குப் பின் நாளை கூடுகிறது

இதனிடையே லோக் ஆயுக்தா அமைப்பை ஏற்படுத்துவதற்கான சட்ட மசோதாவை அரசு தாக்கல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராமதாஸ் தமிழக சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை அரசு கேபிள் தொலைக்காட்சி நிறுவனம் மூலம் நேரலை செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் தலைவர் டாக்டர்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுப்பினர்களின் செயல்பாடுகளை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அடுத்தக் கூட்டத்தொடரிலாவது அவை நிகழ்ச்சிகளை நேரலை செய்ய பேரவைத்தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் ஸ்டாலின் நீட் உள்ளிட்ட போட்டி நுழைவுத்தேர்வுகள் தேசிய தேர்வு முகமையின் மூலம் கணிணிமயமாக்கப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பு கண்டனத்திற்குரியது என திமுக செயல்தலைவர் திரு

க

சென்னையில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய யுக்தி என்ற பெயரில் தமிழக கிராமப்புற மாணாக்கரின் மருத்துவக் கனவை புறக்கணிக்கப்படுவதோடு சமூக நீதியும் சீர்குலைக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் கிராமப்புற அரசுப்பள்ளிகளில் கணிணி வசதியோ உரிய பயிற்சியோ இல்லாமல் பயிலும் ஏழை மாணவர்கள் இதனால் முற்றிலும் பாதிக்கப்படுவர் என்றும் கூறியுள்ளார்

இதன்படி திருச்சி மற்றும் தஞ்சையில் டாக்டர் தரேஸ்அஹமதும் மதுரையில் திரு ராஜேந்திர ரத்னூவும் சேலம் நாமக்கல் ஈரோடு மாவட்டங்களில் திரு அசீஷ் வச்சானியும் குடிமராமத்து பணிகளை கண்காணிக்க உள்ளனர்

உதயகுமார் இன்று துவக்கி வைத்தார் தொடர்ந்து நெடுங்குளம் முதல் கூடக்கோவில் வரை ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் சாலை மேம்பாட்டு பணிகளையும் அமைச்சர் செய்தார்

பொன்னையா கூறியுள்ளார்

கிரிக்கெட் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் கடைசி ட்வெண்ட்டி ட்வெண்ட் கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று மாலை நடைபெறுகிறது

கால்பந்து ரஷ்யாவில் நடைபெறும் உலகக் கோப்பை கால்பந்து போட்டியில் வரும் செவ்வாய்கிழமை செயின்ட்பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி போட்டியில் பிரான்ஸ் பெல்ஜியத்தையும் புதன்கிழமை மாஸ்கோவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் குரேஷியா இங்கிலாந்தையும் எதிர்கொள்கின்றன

பேல் நடால் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது